வழங்க முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதற்கானநிதிஒதுக்கீடு நாட்டன் மூன்றுமடங்குஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகபிரதமா் திருநரேந்திரமோடிகூறியுள்ளாா் லடாக்கில் பாதுகாப்புப்படைவீரர்களிடையேஉரையாற்றுகையில் அவர் இவ்வாறுகூறினார் எல்லைப்பகுதியில் நாட்டுக்காகஉயிர் தியாகம் செய்தபடைவீரர்களைநாடேதற்போதுபோற்றுவதாகக் கூறினார் படைவீரர்களின் துணிச்சல் நாட்டின் ஒவ்வொருவீடுகளிலும் எதிரொலிப்பதாகஅவர் குறிப்பிட்டார் எல்லைப்பகுதியில் பணியாற்றிவரும் படைவீரர்களின் துணிச்சல் போற்றதலுக்குரியதுஎன்றும் அவர் தெரிவித்தா் இந்ததுணிச்சல் உலகத்திற்குவலுவானசெய்தியைவழங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் நமதுஎதிரிகள் இந்ததுணிச்சலைதற்போதுஉணா்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டாா் பலவீனமாக இருப்பவர்கள் அமைதியைப் பற்றிபேச இயலாதுஎன்றும் துணிச்சல்தான் அமைதிக்குஅடிப்படைதேவைஎன்றும் பிரதமர் கூறினார் உலகப்போர் அல்லதுஅம்திநடவடிக்கைகளில் நமதுபடைவீரர்களின் துணிச்சல் மற்றும் வெற்றியைஉலகம் உணர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மனிதகுலத்தின் மேம்பாட்டிற்காகநாம் பாடுபட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

முன்னதாக ஜம்மு கஷ்மீரின் லடாக் மற்றும் லபகுதிகளுக்குதிடர் பயணம் மேற்கொண்டபிரதமர் முப்படைஅதிகாரிகளுடன் கலந்துரையாடினார்

குடும்பஅட்டைதாரர்களுக்கு

நோய்த் தொற்றுஏற்படாதவண்ணம் இந்தஅத்தியாவசியப் பொருட்கள் பாதுகாப்பாக அனைவருக்கும் சென்றடையவேண்டும் என்ற்நோக்கத்துடன் வரும் திங்கட்கிழமைமுதல் வியாழக்கிழமைவரகுடும்பஅட்டைதாரர்களுக்குவீடுகளிலேயேடோக்கள் வழங்கப்படும்

காமராஜ் தெரிவித்துள்ளார்

இந்தஅவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் குறுவைசாகுபடிப் பணிகளைதொடங்கிவைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசியஅமச்சர் திரு

சென்னை ஸ்டான்லிஅரசுமருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றகாலைஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சென்னையில் இன்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் கோவிட் சிகிச்சைக்கௌநிரந்தரமையங்களைஅமைப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் சென்னைமாநனராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் நோய் தொற்றபரவலைகட்டுப்படுத்தசிறப்பு மருத்துவமுனம்கள் நடத்தப்பட்டு பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகஆணையர் திருபிரகாஷ் தெரிவித்துள்ளார் இந்தமுகாம்களைபொதுமக்கள் முழுமையாகபயன்படுத்திக் கொள்ளுமாறுஅவர் வேன்டுகோள் விடுத்துள்ளார்

அஞ்சலிசெலுத்தியபின் செய்தியாளர்களிடம் சிறமியின் பேசியமாவட்டஆட்சியர் உடலக்கு குழந்தைகளுக்குஎதிரானவன்முறையைதடுப்பதற்குகாவல்துறையுடன் இணந்து மாவட்டநிர்வாகம் உறுதியானநடவடிக்கைளைமேற்கொள்ளும் என்றுதெரிவித்தார்

ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசதலைநகர் புநீநகரின் புறநகரில் நேற்றிரவு பாதுகாப்புப் படையினருடன் நடைபெற்றமோதலில் ஒருதீவிரவாதிசுட்டுக் கொல்லப்பட்டதாகஅம்மாநிலகாவல்துறையினர் தெரிவித்தனர்

தூத்துக்குடிமாவட்டம் கோவில்பட்டிணரணித்தெருநகர்ப்புற மையத்தில் கொரோனாவைரஸ் காய்ச்சல் பரிசோதனைமையத்தினைதமிழகசெய்திமற்றும் விளம்பரத்துறைஅமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ திறந்துவைத்தார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகேகொரோனாவைரஸ் தாக்கியபகுதிகளைதொழில்துறைஅமைச்சர் திரு சம்பத் பார்வையிட்டுஆய்வு செய்தார்

வேலுமணிகூறியுள்ளார்